மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் புதுச்சேரியில் அரசுப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார்

இதைத் தவிர வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் கல்லூரியில் சேர இலவசமாக விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும் கல்லூரி கட்டணம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்திற்காக ரேசன் கடைகள் அனைத்தும் புத்தாக்கம் செய்யப்படும் என்றும் திரு வி நாராயணசாமி அறிவித்தார் கோவிட் தொற்று நோய் காரணமாக மாணவர்களுக்கு சிறப்பு தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் சமூக வானொலி மூலம் பாடங்களை கற்பிக்க டாக்டர் அப்துல்கலாம் கல்வி தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்படும் என்றார்

எதிர்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிக்கு இடையே முதலமைச்சர் தனது உரையை தொடர்ந்ததால் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் சட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களைச் சந்தித்த எதிர்கட்சி தலைவர் திரு என் ரங்கசாமி மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பின் நிதிநிலை அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பித்து அவரது ஒப்புதலைப் பெற்ற பின்னரே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற மரபு மீறப்பட்டுள்ளதாகவும் துணை நிலை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதால் ஏராளமான குழப்பங்கள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார் துணை நிலை ஆளுநர் முன்னதாக புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் தொடக்க நாளான இன்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி சட்டமன்றத்திற்கு வராததால் துணை நிலை ஆளுநர் உரை நிறுத்தி வைக்கப்பட்டது அவையின் அலுவல்கள் தொடங்கிய உடன் இதற்கான தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது

மக்களின் கூட்டு முயற்சி காரணமாக பலரது வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட்டது குறித்து எழுச்சியூட்டும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பொது மக்களை பிரதமர் கேட்டுள்ளார்

இதைத் தவிர நமோ செயலி அல்லது மை கவ் இணையதளத்திலும் பதிவு செய்யலாம்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி சட்டப் பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தொழில் முனைவோர் விவசாயிகள் மீனவர்கள் நலிவடைந்தோர் உட்பட அனைத்து பிரிவினருக்கும் பல்வேறு திட்டங்கள் இடம் பெற்றுள்ளன புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின்றி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை ஆட்சேபித்து என் ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் தொடக்க நாளான இன்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வராததால் துணை நிலை ஆளுநரின் உரை நிறுத்தி வைக்கப்பட்டது